மரியாதையை ஏற்றுக்கொண்டார்

முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி

மரணத்திற்கு பிந்தைய விருதாக வழங்கப்பட்டுள்ளது

புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தேசியக்கொடியை ஏற்றிவைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்

இந்த விருதினை அவரது தாயாரும் மனைவியும் பெற்றுக்கொண்டனர் இந்த ஆண்டிற்கான சிறப்பு விருந்தினராக தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ராமபோசா இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார் முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி போர் வீரர்கள் நினைவுச்சின்னத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத்தொடர்ந்து அணிவகுப்பு பேரணி தொடங்கியது பல்வேறு மாநிலங்கள் மற்றும் அரசுத்துறைகளின் சார்பில் அலங்கார ஊர்திகள் மற்றும் பள்ளிக் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சியில் இந்த அணிவகுப்பில் இடம்பெற்றன இந்த பேரணியில் அஸ்ஸாம் ரைபிள்ஸ் அனைத்து மகளிர் பட்டாலியன் முதல் முறையாக இடம்பெற்றது பாதுகாப்புப்படையில் உயரிய விருதுகளை பெற்றவர்கள் இந்த அணிவகுப்பில் இடம்பெற்றனர் முப்படைகளின் வல்லமையை உணர்த்தும் வகையிலான அணிவகுப்பும் இதில் இடம்பெற்றன

தூய்மை இந்தியா இயக்கம் மற்றும் அனைவருக்கும் மின்வசதி கிடைக்க வகை செய்யும் திட்டத்தை உணர்த்தும் வகையிலான அலங்கார ஊர்திகளும் இதில் இடம்பெற்றன

இறுதியாக விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களிடையே பிரம்மிப்பை ஏற்படுத்தியது பின்னர் தேசிய கீதத்துடன் குடியரசு தின நிகழ்ச்சி நிறைவடைந்தது மாநிலங்களின் தலைநகரங்களில் ஆளுநர்கள் குடியரசு தின நிகழ்ச்சியில் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றிவைத்தனர் அருணாச்சலப்பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் டாக்டர் மிஷ்ரா தேசியக்கொடியை ஏற்றிவைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்டார் அஸ்ஸாமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஜெக்தீஷ் முக்தி தேசியக்கொடியை ஏற்றிவைத்து உரையாற்றினார் பிழைகள் இல்லாத தேசியப்பதிவேட்டை உருவாக்குவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் மகராஷ்ட்ர மாநிலத்தில் ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் தேசியக்கொடியை ஏற்றிவைத்தார் பீகாரில் தேசியக்கொடியை ஏற்றிவைத்த அம்மாநில ஆளுநர் திரு வால்ஜி டாண்டன் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்கு மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் மத்தியப்பிரதேச தலைநகர் போபாலிலும் குடியரசுத் தின விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஹரியானாவில் ஆளுநர் திரு சத்திய பால் நாரயண் ஆரியா தேசியக்கொடியை ஏற்றிவைத்து உரையாற்றுகையில் அனைத்துத்துறைகளிலும் ஹரியானா வளர்ச்சி கண்டு வருவதாக குறிப்பிட்டார் தமிழகத்திலும் குடியரசு தினம் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது சென்னையில் நடடபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தேசியக்கொடியை ஏற்றிவைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இதில் பங்கேற்றனர் மாவட்டத் தலைநகரங்களில் ஆட்சித்தலைவர்கள் தேசியக்கொடியை ஏற்றிவைத்தனர் சென்னை உயர்நீதிமன்றதத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைமை நீதிபதி திருமதி விஜய கமலேஷ் தஹில் ரமணி தேசியக்கொடியை ஏற்றிவைத்து மரியாதை செலுத்தினார் சென்னை அகில இந்திய வானொலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குனர் திரு ராஜேந்திரன் தேசியக்கொடியை ஏற்றிவைத்தார்

நாட்டின் வளர்ச்சிக்காக சுயநலமின்றி பாடுபட்ட திரு பிரணாப் முகர்ஜிக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது தமக்கு மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஊரகப்பகுதிகளின் வளர்ச்சிக்காக நானாஜி தேஷ்முக் அளித்த பங்களிப்பு மகத்தானது என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் இதேபோல்

தேசப்பற்று மற்றும் பன்முக கலாச்சார தன்மையை எடுத்துரைக்கும் வகையிலான கண்காட்சி புதுதில்லி செங்கோட்டையில் இன்று தொடங்கியது

ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்புப்படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர் ஸ்ரீநகரையொட்டிய புறநகர் பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்புப்படையினர் அப்பகுதியை சுற்றிவளைத்தனர் இதில் இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச்சண்டை நடைபெற்றது

வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் குடியரசு தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு கூறினார் நமது வளத்தை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் கட்டமைப்புகள் வசதிகள் மேம்பாடு இதுவரை இல்லாத அளவிற்கு நாட்டு மக்களை ஒருங்கிணைந்திருப்பதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் தென்னாப்பிரிக்கா உடனான நல்லுறவு தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக குடியரசத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் அரசு முறைப்பயணமாக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ராமபோசாவுக்கு நேற்று குடியரசு தலைவர் மாளிகையில் வரவேற்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு ராம்நாத் கோவிந்த் தென்னாப்பிரிக்கா உடனான வர்த்தக உறவும் மேம்பட்டு வருவதாக கூறினார் பிரதமர் திரு நநேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட பரிசுகளை ஏலம் விடுவதற்கான நடவடிக்கைகளை கலாச்சார அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது வெளிநாட்டு பயணம் உட்பட பல்வேறு பயணத்தின்போது பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசுகள் நாளை தொடங்கவுள்ள இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்று கலாச்சாரத்துறை அமைச்சர் டாக்டர் மகேஷ் சர்மா கூறினார் இதிலிருந்து பெறப்படும் தொகை கங்கை தூய்மைப்படுத்தும் திட்டத்திற்காக வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மேற்கொண்டுவரும் வேலைநிறுத்தப் போராட்டம் தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தினார் சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக்கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தலைமைச்செயலர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு செங்கோட்டையன் ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்பாக தமிழக அரசு விரைவில் நல்ல முடிவை அறிவிக்கும் என்றார்

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹரியான அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது